புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது

ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

அதி தீவிர புயலாக மாறியுள்ள நிவர் புயல்மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகில் இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையைக் கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது

இதன் காரணமாக நாளை திருவண்ணாலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இப்பகுதிகளில் மின் இணைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் மற்றும் குடிசை வீடுகளின் கூரைகள் பாதிக்கப்படுவதுடன் மரங்கள் முறிந்து விழக்கூடும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

கடற்படையும் மீட்புப் பணிகளுக்கு உதவுவதற்காக ஐஎன்எஸ் ஜோதி கப்பலை தயார் நிலையில் வைத்துள்ளது இதேபோன்று

புயல் காரணமாக கனமழை பெய்து வருவதையடுத்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உள்ள மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை கடற்கரை காமராஜா் சாலையில் மழைநீா் அதிகளவு தேங்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது நகரின் சில பகுதிகளில் மின்சார வினியோகமும் தடைபட்டுள்ளது

களமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தொடக்கத்தில் விளாடிக்கு ஆயிரம் களஅடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது ஐயாயிரம் கனஅடி அளவிற்கு திறந்து விடப்படுகிறது இதன் காரணமாக அடையாறு ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை கானுநகர் சூளைப்பள்ளம் திடர் நகர் அம்மன் நகர் பர்மா காலனி ஜாபர்கான்பேட்டை கோட்டுரம் சித்ரா நகள் மற்றும் அடையாறு ஆற்றையொட்டிய தூழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள மாநகராட்சி நிவாரண மையங்களுக்குச் செல்லுமாறு ஆனையர் திரு பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆற்றின் கரையோரத்தை வேடிக்கை பார்க்க பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்படுவதால் சென்னை மாநகரில் வசிக்கும் மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஏரியை இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அவா் புயல் மழையை அடுத்து பெரும்பாலான விவசாயிகள் பயிா்க்காப்பீடு செய்துள்ளதாகக் கூறினார் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றவர்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து மீனவர்கள் கரை திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உதயகுமா் தெரிவித்துள்ளா் சென்னையில் இன்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அவர் மழை மற்றும் காற்று காரணமாக சாலையில் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்

புயல் பாதிப்பு குறித்த அரசின் அதிகாரப்பூர்வு அறிவிப்பு வரும்வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மழைநீர் வெளியேறும் கால்வாய் பகுதிகளை தொல்லியல்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழை பெய்தாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் உபரி நீர் கால்வாய் ஆக்கிரமிப்பு பிரச்சினைக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிவர் புயல் காரணமாக எண்னூர் காமராஜர் துறைமுகத்தில் ஒன்பதாம் எண் புயல் எச்சிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புயல் பாதிப்புக்கு உள்ளாக கூடிய மாவட்டங்களில் அந்தந்த நிர்வாகம் சார்பில் மாவட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர்

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனைத்து நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் போதுமான அளவுக்கு குடிநீர் நிரப்பப்பட்டு தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்வுரம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

உலகின் பல நாடுகளில் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் போதிலும் இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் மக்களின் நன்மதிப்பை பெற்று பெருமை சேர்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்